புதுச்சேரி மின்துறையின் தனியார்மய உத்தேசம் குறித்து குழு ஒன்றை அமைத்து முடிவெடுக்க மத்திய மின்துறை அமைச்சர் ஒப்புக் கொண்டுள்ளதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

விக்டோரியா நினைவு இல்லத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு பிரதமர் தலைமை ஏற்று நேதாஜி பற்றிய நிரந்தர கண்காட்சி மற்றும் திரையில்லா முப்பரிமாண ஒலி ஒளிக் காட்சியைத் தொடக்கி வைத்தார் இந்திய விடுதலைக்கு புதிய பாதை வகுத்துக்கொடுத்தவர் நேதாஜி என்றும் இந்தியாவின் துணிச்சலுக்குத் தூண்டுதலாகத் திகழ்வதே நேதாஜிதான் என்றும் பிரதமர் கூறினார் நேதாஜி பற்றிய ஆவணங்களை தமது அரசுதான் பொதுமக்களுக்கு வெளியிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இவ்விழாவில் நேதாஜி பற்றிய கலாச்சார நிகழ்ச்சிகளும் இடம் பெற்றன முன்னதாக இன்று பிற்பகல் கொல்கத்தா வந்து சேர்ந்த பிரதமர் நேதாஜி பவனத்தில் அன்னாருக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து கொல்கத்தா தேசிய நூலக வளாகத்தில் ஜவியர்கள் முகாமை அவர் தொடக்கி வைத்து நேதாஜியின் திரு உருவச் சிலையை திறந்து வைத்தார்

அஸ்ஸாம் மாநிலத்திற்கான கொள்கைகளின் அமலாக்கத்தில் மத்திய அரசு அஸ்ஸாமிய கலாச்சாரத்தை பேணிக் காப்பதற்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் கூறினார்

கொரோனா தடுப்பூசிகளை இந்தியாவில் இருந்து பிரேசிலுக்கு ஏற்றுமதி செய்வதில் உதவியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பிரேசில் அதிபர் திரு ஜயர் போல்சானரோ நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் உலக அளவிலான பெருந்தொற்றை ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் சமாளிப்பதில் மகத்தான கூட்டாளி நாடு ஒன்றைப் பெறுவது பிரேசிலுக்குப் பெருமை என்று டிவிட்டரில் அவர் கூறியுள்ளார் இதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிலில் கொரோனா பெருந்தொற்றை எதிர்ப்பதில் பிரேசில் நாட்டின் நம்பகமான கூட்டாளியாகத் திகழ்வது இந்தியாவிற்கே பெருமை என்று கூறியுள்ளார் சுகாதாரத் துறையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு தொடர்ந்து வலுவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களின் எண்ணிக்கையில் கர்நாடகம் ழுதல் இடத்தில் உள்ளது

மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மீனவர் பிரச்சனை குறித்து மத்திய அரசு இலங்கை அரசிடம் பேசும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் புதுச்சேரி மின்துறையின் தனியார் மயம் குறித்து குழு ஒன்றை அமைத்து முடிவெடுக்க மத்திய மின்துறை அமைச்சர் ஒப்புக் கொண்டுள்ளதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் அடிக்கடி தாக்கப்படுவதை தடுக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென திரு நாராயணசாமி கோரிக்கை விடுத்தார்

புதுச்சேரியில் ரவுடிகள் துணையுடன் கட்சி நடத்தும் நிலையில்தான் பிஜேபி இருப்பதாக திரு நாராயணசாமி மேலும் குறிப்பிட்டார்

அவருடன் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஏனாமிலும் ஃபெர்ரி சாலையில் உள்ள நேதாஜி சிலைக்கு மண்டல நிர்வாக அதிகாரி பொறுப்பில் உள்ள திருமதி கவுரி சரோஜா மற்றும் இதர அதிகாரிகளும் தலைவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார்